இனி விரிவான செய்திகள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கவுள்ளார் இந்நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக வேந்தரும் ஆளுநருமான திரு பன்வாரிலால் புரோஹித் துணை வேந்தர் திரு சூரப்பா உள்ளிட்டோரும் கலந்து கொள்கின்றனர் மூன்று நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள அவர் நேற்று வேலுாரில் நடைபெற்ற திருவள்ளுவர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றினார் இன்று பிற்பகல் குடியரசு தலைவர் தமது பயணத்தை முடித்துக்கொண்டு தனி விமானத்தில் தில்லி புறப்பட்டுச் செல்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி சவுதி இளவரசர் திரு முகமது பின் சல்மான் பின் அப்துல் அசிஸ் அல் சவுதுடன் தொலைபேசி வாயிலாக உரையாடினார்

இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவு வளர்ச்சி குறித்து அவர்கள் திருப்தி தெரிவித்தனர் இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேலும் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு மோடி தமது விருப்பத்தை தெரிவித்தார் சவுதி அரேபிய முதலீட்டளார்களுக்கு இந்தியாவில் உள்ள வாய்ப்புகள் குறித்து அவர் எடுத்துரைத்தார் கோவிட் தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளில் இரு நாடுகளும் தொடர்ந்து இணைந்து செயல்படுவது என அவர்கள் முடிவு செய்தனர் இந்தியாவிற்கு வருகை தருமாறு சவுதி இளவரசருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அப்போது அழைப்பு விடுத்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது பனாரஸ் ரயில் எஞ்சின் தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட மூவாயிரம் குதிரை சக்தி திறன் கொண்ட ரயில் எஞ்சின்கள் மொசாம்பிக் நாட்டிற்கு அனுப்பப்பட்டன

இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் பியூஸ்கோயல் மொசாம்பிக் நாட்டின் ரயில்வே துறை வளர்ச்சிக்கு இந்தியா ஆதரவு அளிக்க விரும்புவதாக கூறினார்

கேரள சுட்டப்பேரவை தேர்தலில் வேட்பாளர்களை இறுதி செய்யும் பணியில் அனைத்து கட்சிகளும் ஈடுபட்டு வருகின்றன

மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களில் ஒருவரும் அம்மாநில முதலமைச்சருமான திரு பினராய் விஜயன் தர்மடம் தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

காங்கிரஸ் மற்றும் பிஜேபி வேட்பாளர்கள் குறித்த பட்டியல் இன்று வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

லக்கிபூர் தொகுதியில் திரு முகேஷ் பாண்டேவும் சில்சர் தொகுதியில் திரு தமல்கன்டி பனிக்கும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர் பிரம்பூர் தொகுதியில் திரு சுரேஷ் போரா வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்

இரண்டாம் கட்ட வாக்குப் பதிவு அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ளது

காங்கிரஸ் சார்பில் திரு ரகிபுல் ஹுசைன் அசாம் கனபரிஷத் சார்பில் அக்கட்சியின் செயற்குழு தலைவர் திரு கேஷப் மஹந்தா உள்ளிட்டோரும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதையடுத்து இச்சும்பவம் தொடர்பாக நாளைக்குள் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு மேற்குவங்க தலைமைச் செயலாளருக்கும் தேர்தல் சிறப்பு பார்வையாளருக்கும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது

மூவேந்தர் முன்னேற்றக்கழகத்திற்கு கும்பகோணம் தொகுதியும் பசும்பொன் தேசிய கழகத்திற்கு மதுரை மையம் தொகுதியும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு எழும்பூர் தனி தொகுதியும் புரட்சி பாரதம் கட்சிக்கு கேவி குப்பம் தொகுதியும் பெருந்தலைவர் மக்கள் கட்சிக்கு பெரம்பூர் தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது திமுக தலைமையிலான கூட்டணியில் மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள ஆறு தொகுதிகள் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மதுராந்தகம் தனி சாத்தூர் பல்லடம் மதுரை தெற்கு வாசுதேவநல்லூர் தனி அரியலூர் ஆகிய தொகுதிகள் மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள ஆறு தொகுதிகளில் நான்கு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள இரண்டு தொகுதிகள் இன்று முடிவு செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் திமுக கூட்டணியில் ஆதிதமிழர் பேரவைக் கட்சிக்கு அவினாசி தொகுதியும் மக்கள் விடுதலை கட்சிக்கு நிலக்கோட்டை தனித் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது

மகாராஷ்டிா சுட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத் தொடர் நேற்றுடன் நிறைவடைந்தது அடுத்த நிதியாண்டிற்கான பட்ஜெட் அறிக்கைக்கு குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒப்புதல் அளிக்கப்பட்டது அடுத்த கூட்டத் தொடர் ஜூலை ஐந்தாம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே மாநிலத்தில் ஊரடங்கை மீண்டும் அமல்படுத்த எவரும் கோரிக்கை விடுக்கவில்லை என்ற கூறினார் அத்துடன் கோவிட் பரவல் அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் கோவிட் அனைவரும் தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றமாறும் திரு உத்தவ் தாக்கரே கேட்டுக்கொண்டார்

தொடர்பான எந்த அறிவிக்கையையும் இந்திய தபால்துறை வெளியிடவில்லை என்று இது தெரிவிக்கப்பட்டுள்ளது

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தமிழ்நாடு அணி கர்நாடக அணியை எதிர்கொள்கிறது விஜய் ஹசாரே கோப்பைக்கான ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன தில்லியில் நடைபெறவுள்ள முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் குஜராத் அணி உத்திரபிரதேச அணியை எதிர்கொள்கிறது இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் கர்நாடக அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது